ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக்கில் வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் வேலூர் மக்களவை தொகுதிக்கான தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன

நாட்டு மக்களுக்கு வானொலி மற்றும் தூர்தர்ஷன் வாயிலாக நேற்று அவர் உரையாற்றினார் பிரிவினைவாதம் ஊழல் மற்றும் குடும்ப அரசியலுக்கு இந்த சுட்டப்பிரிவு உதவி வந்ததாக அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதத்தை பரப்புவதற்கு பாகிஸ்தான் இந்த சுட்டப்பிரிவை பயன்படுத்தி வந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இதனை கருத்தில் கொண்டுதான் அந்த சுட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இதன்மூலம் அம்பேத்கர் சர்தார் வல்லபாய் பட்டேல் வாஜ்பாய் மற்றும் ஷியாமாபிரசாத் முகர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் மற்றும் கோடிக்கணக்கான இந்தியர்களின் கனவு நனவாக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களாக சீரமைக்கப்பட்டதன் காரணமாக வளர்ச்சிக்கான புதிய பாதை தொடங்கி உள்ளதாக அவர் கூறினார் ஜம்மு கஷ்மீருக்கான யூனியன் பிரதேச அந்தஸ்து தற்காலிகமானதுதான என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் மத்திய அரசின் உயர் கல்வி நிறுவனங்கள் இப்பகுதியில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதோடு அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டின் இதர பகுதிகளில் கிடைத்த கலுகைகள் இனி ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக்கிற்கும் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சாலை ரயில் மற்றும் விமான போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் மின் கட்டமைப்பு வசதிகள் நவீன மயமாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

சூரியசக்தி மின் உற்பத்திக்கான முனையமாக லடாக் உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த இரண்டு யூனியன் பிரதேசங்களிலும் பஞ்சாயத்து அமைப்புகளை வலுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் வெளிப்படையான நிர்வாகம் புதிய பணி கலாச்சாரம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் ஊழல் தடுப்பு அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரித்தார்

வேலூர் மக்களவை தொகுதிக்காள தேர்தலில் பதிவாள வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன வாக்கு எண்ணிக்கை மையமான ராணிப்பேட்டையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வாக்க எண்ணம் பணிக்காக மேற்பார்வையாளர்கள் நுண்பார்வையாளர்கள்

நேற்று புதுதில்லியில் இக்குழுவின் தலைவர் திரு நவீன்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

இதற்கிடையே கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு ஒரு லட்சம் கன அடிக்கும் கூடுதலாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நேற்று காவை முதல் படிப்படியாக நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டு சுமார் ஒரு வட்சத்திற்கும் அதிகமான கனஅடி தண்ணர் கபினிபிலிருந்து திறந்தவிடப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் இன்று பிற்பகல் வாக்கில் தமிழக எல்லையான பில்லிகண்டலூர் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன்காரணமாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எற்படும் என்பதால் அருவிகளில் கற்றலா பயனிகள் குளிக்கவும் பரிசலில் பயனம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மேலம் பாதுகாப்பு பணிகளில் காவல்தறையினர் தீயணைப்பு வீரர்கள் ஊர்கூவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் தரும ரியிலிருந்து தண்ட பாணி இந்நிலையில் தொடர் மழை காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பந்தலார் பகுதிகளில் பெய்தவரும் பலத்த மலழ மற்றும் வெள்ள காரணமாக தூழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பகுந்தையடுத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பல்வேறு முகாம்களில் பாதகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ளம் மற்றும் ஆங்காங்கே மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியே வாவேண்டாம் என்று அறிவுறத்தப்பட்டுள்ளனர்

கங்கா நீர் பகிர்வு ஒப்பந்தம் தொடர்பாக தொழில்நுட்ப குழு ஒன்றை ஏற்படுத்த இந்தியாவும் பங்களாதேசும் ஒப்புக்கொண்டுள்ளன வெனிசுவாவுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருப்பதற்கு ஐ நா மனித உரிமை ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் கர்நாடகா கேரளா மகாராஷட்ரா மாநிலங்களில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தென்காசி தனிமாவட்டம் தொடர்பாக தென்காசியில் இன்று நடைபெறுவதாக இருந்த கருத்து கேட்பு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுப்ரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறவுள்ள ஆவணித் திருச்செந்தூர் அருள்மிகு திருவிழாவின்போது பக்தர்களுக்கு தினசரி இரண்டு லட்சும் லிட்டர் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருவள்ளுரில் சாலை பாதுகாப்பு குறித்த பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது

இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழையினால் கைவிடப்பட்டது

தொடர் மழை காரணமாக இப்போட்டி கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது

ஆசிய பள்ளி மாணவர்களுக்கிடையேயான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தூத்துக்குடி அணி சேப்பாக் அணியையும் காஞ்சிபுரம் அணி திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன